திறக்க முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் விவசாயிகளுக்காள இலவச மின்சாரத்தை மத்திய அரசு ரத்து செய்யக்கூடாது என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார்

அரசு அனுமதி அளித்துள்ளது

அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

வாயிலாக அடிக்கல் நாட்டினார்

நீட்டிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

எம் சியாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்

குறுவை எகுபடிக்கு ஏற்ற நெல் ரக விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகிக்க வேண்டும் என்றும் நடவு இயந்திரங்கள் டிராக்டர்கள் போன்றவை தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ரசாயன உரங்கள் நெல் நுண்ணோட்ட கலவை உயிர் உரங்கள் உள்ளிட்டவை தேவையான அளவு இருப்பு வைத்து விநியோகிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்

தொடக்க வேளான் கூட்டுறவு சங்கங்களில் வட்டியில்லா கடன் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார்

இரவு ஏழு மணி தொடங்கி காலை ஏழு மணி வரை பொதுமக்களின் நடமாட்டாத்திற்கு தடைவிதிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் அத்தியாவசியப் பணிகளைத் தவிர இதர பணிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை மத்திய அரசு ரத்து செய்யக்கூடாது என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திரமோடியை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விவசாயிகள் குடிசைவாழ் மக்கள் கைத்தறி நெசவாளா்கள் ஆகியோருக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் சுட்டத்திருத்தத்தை திரும்பப்பெற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் விவசாயிகளுக்கு மாளியம் வழங்கும் முடிவை மாநில அரசுகளிடமே விட வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மாநில அரசுகள் வாங்கும் கடன்ன தங்களது வரிவருவாயிலிருந்து திரும்பக் செலுத்துகின்றன என்றும் இந்த கடன் மத்திய அரசின் மானியம் இல்லை என்று தெளிவுபடுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசு இதபோன்ற நிதி சீர்திருத்த முடிவுகளை எடுக்கும் முன் மாநில அரசுகளுடன் கலந்து பேசி ஒருமித்த முடிவை மேற்கொள்ள வேண்டுமென தாம் வலியறுத்துவதாகவும் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் ஊரகப் பகுதிகளில் மட்டும் நாளை முதல் முடித்திருத்தும் நிலையங்கள் இயங்குவதற்கு மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தளங்வுசென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதி இதர மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளுக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரகப் பகுதிகளில் முடித்திருத்தும் நிலையங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக சமூக இடைவெளியை பின்பற்றமாறும் கையுறை அணிந்து முடித்திருத்துமாறும் முகக்கவசங்கள் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவா் கூறியுள்ளாா் முடித்திருத்தும் நிலையங்களில் முழுமையாக ஒரு நாளைக்கு ஐந்து முறை கிருமிநாசினி தெளிப்பதை உறுதி கெய்து கொள்ள வேண்டும் என்றும் அடிக்கடி சோப்பு கொண்டு கை கழுவ வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் முடித்திருத்தும் நிலையங்களுக்கான விரிவான வழிமுறைகளை அரசு தனியாக வழங்கும் என்றும் முதலமைச்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார்

இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு நீதிபதிகள் திரு சத்ய நாராயணன் திருமதி அனிதா சுமந்த் ஆகியோர் கொண்ட அம்வில் இன்று விசாரணைக்கு வந்த போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இதை தெரிவித்தார் திருப்பூரில் அமையவிருக்கும் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி கட்டிடத்திற்கு முதலமைக்சா் இன்று காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார்

மாணவாகள் இதில் சேர்ந்து படிக்க அனுமதி பெறப்பட்டுள்ளது அம்பன் புயல் காரணமாக மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாமென சென்னை வானிலை மைய துணைத் தலைமை இயக்குநா் திரு

சென்னையில் இன்று செய்தியாளாகளிடம் பேசிய அவா் அம்பன் புயலால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏதும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

சென்னையில் அதிகித்து வரும் நோய் தொற்றை கட்டுப்படுத்த மாநில அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று நடவடிக்கைகள் குறித்து வருவாய் நிர்வாக ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இன்று நேரில் ஆய்வு செய்தார் அரசு ஊழியர்கள் ஒய்வுபெறும் வயது உயர்த்தப்பட்டுள்ளதால் பணியில் சேரும் வயது வரம்பையும் தளர்த்த வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது வேளான் விற்பனை மற்றும் வேளாண் வணிகதுறை மூலம் செயல்படும் உழவா் உற்பத்தியாளா் நிறுவனங்களுக்கு இடைநிலை மூலதன கடனுதவி வழங்கும் அடையாளமாக இன்று மூன்று நிறுவனங்களுக்கு தலா பத்து லட்சம் ருபாய்க்கான காசோலையை முதலமைசள் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் ஊரடங்கின் போது ஊழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் காய்கறி மற்றும் பழங்களை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து மாநிலம் முழுவதும் விற்பனை செய்து வருகிறது

ஊரடங்கில் பல்வேறு தளா்வுகளை கட்டிக்காட்டியுள்ள அவா் சமூக இடைவெளியை கடைப்பிடிப்பது முகக்கவசம் அணிவது பணியிடங்களில் நாம் பயன்படுத்தும் பொருட்களை கிருமிநாசினி தெளித்து குத்தமாக வைத்துக் கொள்வது போன்ற நெறிமுறைகளை பொதுமக்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்த நோய்த்தொற்று பரவாமல் தடுப்பதற்காள சமூக தடுப்புப் மருந்து இதுதான் என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார் நோய் தொற்று பரவல் மற்றும் ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள திரைப்பட படப்பிடிப்பினை தொடங்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டுமென்று தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளா்கள் சங்கங்களின் பிரதிநிதிகள் மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூவை இன்று சென்னையில் சந்தித்து அது தொடர்பாக மலு ஒன்றை அளித்தனர் தமிழகத்தில் மத வழிபாட்டுத் தலங்களை திறக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது